குடியரசு தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் இன்று ததிகிஸ்தானில் அந்நாட்டு பிரதமரை சந்தித்து பரஸ்பர அக்கறையுள்ள பல்வேறு பிரச்சனைகள் குறித்து பேசினார்

சென்னையில் இன்று கைது செய்யப்பட்ட பத்திரிக்கை ஆசிரியர் நக்கிரன் கோபாலை நீதிமன்ற காவலில் சிறையில் அடைக்க எழும்பூர் நீதிமன்றம் மறுத்துன்ன து ராம்நாத் குடியரசு தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் இன்று தஜிகிஸ்தான் தலைநகர் துஷான்பே யில் அந்நாட்டு பிரதமர் திரு கோஹிர் ரதல்ஜாதா வை சந்தித்து பரஸ்பர அக்கறை உள்ள பல்வேறு பிரச்சனைகள் குறித்து பேசினார் பயணத்தை முடித்துக் கொண்டு தாயகம் புறப்படும் முன்பாக ததிகிஸ்தான் நாடாளுமன்ற கீழவையின் தலைவர் திரு ஷுகுர்ஜோன் ஜுகுரோவை யும் அவர் சந்தித்து பல்வேறு பிரச்சனைகள் குறித்து கலந்துரையாடினார் முன்னதாக நேற்று ததிகிஸ்தான் பல்கலைக்கழக மாணவர்களிடையே குடியரக தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் பேசுகையில் தீவிரவாதம் உட்பட நவீன உலகின் சவால்களை அனைத்து பிரிவினரும் ஒருங்கிணைத்து முறியடிக்க வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தினார் இளைஞர்களிடையே தீவிரவாத உணர்வு புகுத்தப்படுவதை தவிர்ப்பதில் குடும்பங்களுக்கு முக்கிய பங்கு இருப்பதாக தெரிவித்த அவர் இந்தியாவிலும் தஜிகிஸ்தானிலும் குடும்ப அடிப்படையிலான சமுதாயம் இருப்பதால் இளைஞர்கள் தீவிரவாதிகளாவதை தடுக்க உத்தரவாதம் உண்டு என்றார் இந்தியாவின் தீவிரவாத பாதைக்கு இழுக்கப்படும் இளைஞர்களை குடும்பத்தினர் சேர்ந்து உறவினர்கள் நல்வழிபடுத்தியதற்கு பல உதாரணங்கள் மற்றும் இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார் இந்தியாவில் திவிரவாதம் மற்றும் வெறுப்புணர்வை தடுப்பதில் மத தலைவர்களும் முக்கிய பங்காற்றி வருவதாக குடியரசு தலைவர் மேலும் கூறினார்

நினைவு பேரணியில் உரையாற்றிய பிரதமர் தேசத்தை கட்டி அமைப்பதில் முக்கிய பங்காற்றிய தலைவர்களில் ஒருவர் தினபந்து சோட்டுராம் என்றும் அரியானா இளைஞர்கள் தற்போது விளையாட்டு உள்ளிட்ட துறைகளில் இந்தியாவை உலக சக்தியாக உயர்த்துவதில் அதிகமாக பங்களித்து வருவது சோட்டுராமின் கனவுகளை அரசு நனவாக்கி வருவதையே வெளிப்படுத்துவதாகவும் கூறினார்

ராத்நாத் சர்வதேச விமான போக்குவரத்தில் பாதுகாப்பை உறுதி செய்வது பற்றிய உ நாள் கருத்தரங்கை இன்று புதுடெல்லியில் மத்திய உள்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிய் தொடக்கி வைத்தார்

விமானநிலையங்களை பாதுகாக்கும் பணியில் ஈடுபட்டுள்ள தொழிலக பாதுகாப்பு படை போன்ற அமைப்புகள் அயராத கடும் முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டியது அவசியம் என்றும் அவர் வலியுறுத்தினார்

செவிலியர் ஒவ்வொரு மாநிலத்திலும் செவிலியர் பயிற்சிக்கான செவ்வியல் மையங்களை அமைக்க அரசு உறுதிபுண்டுள்ளதாக மத்திய சுகாதார துறை இணை அமைச்சர் திரு அஸ்வினி குமார் சௌபே கூறி உள்ளார்

இந்தியாவில் கடந்த சில வரப்பட்ட ஜிஎஸ்டி கடன் திர்ப்பு திறன்னின்மை சட்டம் உள்ளிட்ட முக்கிய சிர்திருத்தங்களால் அன்னிய முதலீடுகளும் எளிதாக வர்த்தகம் புரிவதற்கான தழ்நிலைகளும் மேம்பட்டுள்ள போதிலும் எண்ணெய் விலை உயர்வு உள்ளிட்ட சர்வதேச பிரச்சனைகள் காரணமாகவே நடப்பாண்டில் இந்தியாவின் வளர்ச்சிப் பற்றிய கணிப்பு குறைந்திருப்பதாக ஐஎம்எப் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது

நக்கீரன் கோபால் மீது பதிவு செய்யப்பட்ட வழக்கு செல்லுபடியாகாது என்று நீதிபதி கோபிநாத் இன்று மாலை உத்தரவிட்டார் முன்னதாக ஆளுநர் மாளிகை கொடுத்த புகாரின் பேரில் இன்று காலை கைது செய்யப்பட்ட நக்கிரன் கோபாலை போலீசார் நீதிமன்றத்தில் ஆதர்படுத்தி நீதிமன்ற காவலில் வைக்க கோரினர் நக்கீரன் கோபாலும் நீதிமன்றத்தில் ஜாமீன் மலு தாக்கல் செய்தார் நிர்மலாதேவி விவகாரம் தொடர்பாக ஏப்ரல் மாதம் வெளியான கட்டுரை குறித்து தாமதமாக இப்போது நடவடிக்கை எடுக்கப்படுவது ஏன் என விசாரணைகளின் போது நக்கீரன் கோபால் கேள்வி எழுப்பினார்

திழுக தலைவர் திரு முக ஸ்டாலின் உட்பட பல்வேறு அரசியல் கட்சித் தலைவர்களும் பத்திரிக்கையாளர் அமைப்புகளும் நக்கிரன் கோபால் கைது செய்யப்பட்டதற்கு கண்டனம் வெளியிட்டு இருந்தனர் நக்கிரன் கோபால் ஆதாரமில்லாத செய்திகளை வெளியிட்டிருந்தால் அவதாறு வழக்கு பதிவு செய்திருக்கலாம் என்றும் அவரை கைது செய்ய தமிழக ஆளுநர் தமது அதிகாரத்தை பயன்படுத்தியது கண்டிக்கதக்கது என்றும் இவர்கள் கூறினர் நீதமன்ற உத்தரவு வெளியானதைத் தொடர்ந்து நக்கிரன் கோபால் செய்தியாளர்களிடம் பேசுகையில் பத்திரிக்கை கதந்திரம் வெற்றி பெற்றுள்ளதாக கூறினார் பன்வாரிலால் துணைவேந்தர் நியமனத்தில் பணம் கைமாறியதாக எவர் மீதும் தாம் குற்றம் சாட்டவில்லை என்று தமிழக ஆளுநர் திரு பன்வாரிலால் புரோகித் கூறி உள்ளார் பலகோடி ருபாய் பணத்தை கைமாற்றியே துணை வேந்தர் நியமனங்கள் நடந்திருப்பதாக கல்வியாளர்கள் மற்றும் பிறர் மூலம் தாம் தெரிந்து கொண்ட போது அதை நம்பழுடியவில்லை என்றும் இதைத் தொடர்ந்தே நிலைமைகளை மாற்ற தாம் முடிவு செய்ததாகவும் ஆளுநர் திரு பன்வாரிலால் புரோகித் கூறியிருப்பதாக சென்னை ஆளுநர் மாளிகை இன்று வெளியிட்ட அறிக்கை ஒன்றில் தெரிவித்துள்ளது

விருது புதுவை பல்கலைக்கழக துணை வேந்தர் பேராசிரியர் சூர்மீத் சிங் கிற்கு ஃபிக்கி தொழில் வர்த்தக கூட்டமைப்பின் ரசாயன மற்றும் பெட்ரோ ரசாயன விருது வழங்கப்பட்டுள்ளது இந்திய ரசாயன தொழில் துறைக்கு பேராசிரியர் குர்மித் சிங் பல ஆண்டுகளாக அற்றி வரும் சீரிய பங்குபணிகளை பாராட்டி மத்திய அரசின் ரசாயன மற்றும் பெட்ரோ ரசாயன துறைச் செயலர் திரு ராகவேந்திர ராவ் அண்மையில் மும்பையில் நடைபெற்ற விழாவில் அவருக்கு இந்த விருதை வழங்கிச் சிறப்பித்ததாக புதுவை பல்கலைக்கழகத்தின் செய்திக் குறிப்பு ஒன்றில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இவ்விழாவில் மத்திய அமைச்சர் திரு நிதின்கட்காரி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர்

மீண்டும் தலைப்புச் செய்திகள் குடியரசு தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் இன்று தஜிகிஸ்தானில் அந்நாட்டு பிரதமரை சந்தித்து பரஸ்பர அக்கறையுன்ன பல்வேறு பிரச்சனைகள் குறித்து பேசினார்

சென்னையில் இன்று கைது செய்யப்பட்ட பத்திரிக்கை ஆசிரியர் நக்கிரன் கோபாலை நீதிமன்ற காவலில் சிறையில் அடைக்க எழும்பூர் நீதிமன்றம் மறுத்துள்ளது